செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

அறிவியல் ஆய்வுக்கான முக்கிய மையமாக கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா மாற்றப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

எடப்பாடி கே பழனிச்சாமி திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிர்மல் ராஜுக்கு உத்தரவிட்டுள்ளார் உயிரிழந்த கிருஷ்ணசாமியின் உடலை சொந்த கொண்டுவர தமிழக அரசின் சார்பில் அதிகாரிகள் அடங்கிய குழுவை எர்ணாகுளத்திற்கு அனுப்பியுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்

தமிழிசை சவுந்தராஜன் கண்டனம் தெரிவித்துள்ளார் வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியஅவர் இவ்விஷயத்தில் மத்தியஅரசை எதிர்கட்சிகள் குறை கூறுவது தவறானது என்றார்

வெங்கைய நாயுடு அரசுமுறை பயணமாக இன்று கவுதமாலா சென்றடைந்தார் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பரிமாற்றம் உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளும் அவர் வரும் செவ்வாய் மற்றும் புதன் கிழமைகளில் பனாமா நாட்டிற்கும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பெரு நாட்டிற்கும் செல்கிநார் அவருடன் மத்திய பழங்குடியினர் நலத்துறை இணை அமைச்சர் திரு ஜஸ்வந்த்சிங் பாபோர் உள்ளிட்டோர் சென்றுள்ளனர் முன்னதாக திரு

குடியரசு துணை தலைவர் பதவியேற்றபின் திரு வெங்கைய நாயுடுவின் முதல் வெளிநாட்டுப்பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது

இத்திட்டத்தின்கீழ் ஒன்றரை லட்சம் ஆசிரியர்களுக்கு விரைவில் பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர்திரு

நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் சித்ரதுர்காவில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசியஅவர் ஜெய் ஜவான் ஜெய் கிஸான் ஜெய் விக்ஞான் என்பதே மத்தியஅரசின் முக்கிய குறிக்கோள் என்றார் பிரதமர் இன்று ரெய்ச்சூர் ஹுப்ளி ஆகிய இடங்களிலும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பிஜேபி தேசிய தலைவர் திரு அமீத்ஷா பெலகாவியில் தேர்தல் பேரணியை துவக்கிவைக்கிறார்

சஞ்ஜீவ் குமார் தெரிவித்துள்ளார் அனைவரும் நடப்போம் வாக்களிக்க நடப்போம் என்ற கருத்தை வலியுறுத்தி பெங்களுருவில் இன்று தேர்தல் ஆணையம் சார்பில் விழிப்புணர்வு நடை பயணம் மேற்கொள்ளப்பட்டது

இதுதொடர்பாக இம்மாநில தலைமை செயலர்களுக்கு ரயில்வே வாரியம் கடிதம் எழுதியுள்ளது நெடுஞ்சாலை விரிவாக்கம் போன்ற திட்டங்களுக்கும் இந்நிலத்தை பயன்படுத்தலாம் என்றும் தற்போதைய சந்தை விலை அடிப்படையில் நிலம் கை மாறுவதற்கு தயாராக உள்ளதாகவும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது

எடப்பாடி கே

இவ்விழாவில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மற்றும் மாநில அமைச்சர்கள் கலந்துகொள்கின்றனர்

மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

ராஜாமணி சையது முர்துஷா பிஷப் ஹீபர் மேல்நிலைப்பள்ளி மையங்களை ஆய்வு செய்தார் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை குழந்தை ஏசு மேல்நிலைப்பள்ளி தேர்வு மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சந்தீப் நந்தூரி ஆய்வு செய்தார்

சிவகங்கை வாய்ஸ் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின்கீழ் சிவகங்கை மாவட்டத்தில் நெல் எண்ணெய் வித்துக்கள் உள்ளிட்ட பயிர்களுக்கு மானிய உதவி வழங்கப்பட்டு வருகிறது

எல் ஐ